கிடைக்கும் என்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

குணமடைந்துள்ளனா்

வரைநீட்டிக்கப்பட்டுள்ளது

கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்தும் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கண்காணிப்பு பணிகள் குறித்தும் பிரதம் விரிவாககேட்டறியஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ஊரடங்கு அடுத்தமாதம் முன்றாம் தேதிழடிவடையவுள்ளநிலையில் அதனைநீட்டிப்பதாஅல்லதுபடிப்படியாகவிலக்கிக் கொள்வதாஎன்பதுகுறித்தம் இந்த ஆலோசனையின்போதுவிரிவாகவிவாதிக்கப்படவுள்ளது இதற்கிடையேணரடங்கை நீட்டிக்கவேண்டுமென்று மாநிலங்கள் ஆறு கோரிக்கைவிடுத்துள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

இது தொடர்பாகநேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் நோய் எதிர்ப்பு சக்தியைவலுப்படுத்தும் நோக்கில் பத்துநாட்களுக்கு இந்தமாத்திரைவழங்கப்படஉள்ளதாகக் கூறியுள்ளார்

நேற்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையத்தில் நிவாரணப் பொருட்களைபயனாளிகளுக்குவழங்கியபின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

நோய் தொற்றுபரவாமல் தடுப்பதற்காகமாநிலஅரசின் அனைத்துதுறைகளும் முழுவீச்சில் நடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகவும் திரு தங்கமணிகூறினார்

இதில் காவல்துறைமற்றும் ஊடகத்துறையேசேர்ந்தவர்களும் உள்ளதாகஅந்தமருத்துவமனையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகஅரசுஅறிவித்துள்ளஆரோக்கியம் திட்டம் வரவேற்கத்தக்கதுஎன்றுசித்தமருத்துவர் சிவராமன் கூறியுள்ளா் எமதுசெய்தியாளரிடம் பேசியஅவர் நோய் எதிப்பு சக்தியைஅதிகிக்கும் வகையில் இந்ததிட்டம் செயல்படுத்தப்படுவதாகக் கூறினார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாகஏழைமக்கள் விவசாயிகள் மற்றும் தொழிவாளா்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகமத்திய அரசு அறிவித்தநிதிஉதவிபயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாகசெலுத்தப்பட்டுவருகிறது

காரணமாகஅரியலூர் மாவட்டம் செட்டிதிருக்கோணத்தைச் சேர்ந்தகிராமமக்கள் ஊரடங்கு அத்தியாவசியப் பொருட்களைபண்டமாற்றுமுறையில் மாற்றிக் கொள்கின்றனர்

நாமக்கல் மாவட்டம் பில்லாநல்லூர் பேரூராட்சியில் மாநிலஅமைச்சர் டாக்டர் சரோஜா நிவாரணஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கினாா்